பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தகவல் தொழில்நுட்பத் துறையினரை சமுதாய நலனுக்காக இணைக்கும் வகையில் நான் இல்லை நாம் என்று பொருள்படும் மை நஹி ஹூம் என்ற செயலியையும் அவர் தொடங்கி வைத்தார்

நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

விற்பனை செய்வதற்கும் பதிவு செய்வதற்கும் உச்சநீதி மன்றம் தடைவிதித்துள்ளது

போட்டிஎத்தரப்பிற்கும் வெற்றி தோல்வி இன்றி சமனில் முடிவடைந்தது

ஆட்டத்தில் நான்குக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது இனி விரிவான செய்திகள் நாட்டை கட்டமைப்பதில் தகவல் தொழில்நட்பத் துறை பங்களிக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று தகவல் தொழில்நுட்ப மற்றும் மின்னனு உற்பத்தியாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் இதன் மூலம் சமுகத்தில் உள்ள அடிதட்டு மக்களின் பிரச்சனைகளை களைய முடியும் என்று கூறினார் நாட்டில் உள்ள தொழில்துறை மற்றும் மிகப்பெரிய நிறுவனங்கள் தங்கள் வர்த்தகத்திற்கு இடையே சமூகப் பணிகளை செய்து வருவதாக கூறிய அவர் அவர்களை குறை கூறுவதை ஏற்றுகொள்ள முடியாது என்று தெரிவித்தாா் தங்களுடைய வரிப்பணம் முறையாக செலவிடப்படுவதால் தற்போது அதிக அளவில் மக்கள் வரி செலுத்தி வருவதாக பிரதமர் கூறினார் சர்வதேச அளவில் கச்சா எண்ணையின் விலை அதிகரித்து வருவதை குறிப்பிட்டு பேசிய பிரதம் மின்சார வாகனங்களை பயன்படுத்துவதன் மூவம் கச்சா எண்ணையை சாா்ந்திருப்பதை தவிர்க்க முடியும் என்று தெரிவித்தார் முன்னதாக தகவல் தொழில்நுட்பத் துறையினரை சமுதாய நலனுக்காக இணைக்கும் வகையில் நான் இல்லை நாம் என்று பொருள்படும் மை நஹி ஹூம் என்ற செயலியையும் பிரதம் தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் சியோல் அமைதி பரிசுக்கு தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காக சியோல் அமைதி பரிசு கலாச்சார அமைப்பிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளாா் இது குறித்து டிவிட்டரில் பதிவிட்டுள்ள அவா் அனைத்து இந்தியா்களின் சாா்பாக பணிவுடன் தாம் இவ்விருதை ஏற்று கொள்வதாக கூறியுள்ளார் இந்த விருது மூலம் மனித நேயம் அமைதி செழுமை ஆகியவற்றிற்கு இந்தியா அளித்துள்ள பங்களிப்பிற்காக அங்கீகாரம் கிடைத்து உள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல்களை தடுக்க சட்டரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் நடவடிக்கை எடுப்பதற்கான வழிவகைகள் குறித்து முடிவு செய்ய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தலைமையில் அமைச்சகர்கள் குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது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 இந்த குழு மகளிர் பாதுகாப்பு தொடர்பாக தற்போதைய விதிகளை ஆராய்ந்து தேவையான பரிந்துரைகளை மூன்று மாதங்களில் அளிக்கும்

புகார் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் கண்காணிக்கப்படும் என்றும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவித்துள்ளது தெலுங்கான மாநில சட்டப்பேரவை தேர்தலை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஒ பி ராவத் தெரிவித்துள்ளார் தேர்தல் தயார்நிலை குறித்து ஆய்வு செய்வதற்காக மூன்று நாள் பயணமாக ஹைதராபாத் சென்றுள்ள அவர் நேற்று செய்தியாளர்களிடம் பேசினார் அரசியல் கட்சிகள் எழுப்பும் குற்றச்சாட்டுகளை தவிர்க்கும் வகையில் தேர்தலை நடத்துமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அப்போது அவர் கூறினார்

மேற்கு வங்கம் மாநிலம் ஹவுராவில் உள்ள சந்திரகாச்சி ரயில் நிலையத்தில் நேரிட்ட நெரிகலால் ஏற்பட்ட விபத்து குறித்து ஆய்வு செய்ய நான்கு உறுப்பினர்கள் கொண்ட குழுவை ரயில்வே துறை அமைத்துள்ளது கடந்த செய்வாய் கிழமை நிகழ்ந்த இச்சம்பவத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர்

இந்த ரயில் நிலையத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில் ஒன்றும் உள்ளூர் மின்சார ரயில்கள் இரண்டும் ஒரே நேரத்தில் வந்தடைந்ததால் பயணிகள் நெரிசல் ஏற்பட்டு இந்த விபத்து நேரிட்டது ரயில் வந்து சேரும் நடை மேடையின் மாற்றம் குறித்து கடைசி நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு குறித்தும் விசாரிக்கப்படும் என்றும் ரயில்வே துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார்

இந்தியாவில் ஏற்கனவே சுற்றுச்சூழல் மாசு மிக மோசமான நிலையில் உள்ளதால் புதிய வாகன தயாரிப்புகளுக்கான கற்றுக்சூழல் விதிமுறைகளை அறிமுகப்படுத்தும் காலத்தை மேலும் நீட்டிக்க அனுமதிக்கலாகாது என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது

அதில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரான திரு எஸ் டி கே ஜக்கையன் திரு தினகரன் ஆதரவு அணியிலிருந்து விலகி அரசுக்கு ஆதரவாக மாறினார்

மாறுபட்ட தீர்ப்பின் காரணமாக மூன்றாம் நீதிபதியாக சத்தியநாராயணா நியமிக்கப்பட்டார்

வழக்கமாக செய்யப்படும் சோதனை மூலம் இது கண்டறியப்பட்டு செயலிழக்க செய்யப்பட்டதாக அந்நாட்டு பாதுகாப்புத் துறை தெரிவித்துள்ளது அதே போல் அமெரிக்காவின் சி என் என் செய்தி நிறுவனத்திற்கும் வெடி பொருட்கள் அனுப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன துருக்கியில் பத்திரிகையாளர் ஜமால் கசோக்கி கொலையில் தொடர்புடையவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று சவுதி அரேபிய பட்டத்து இளவரஞ் முகமது பின் சல்மான் கூறியுள்ளார் ரியாதில் நேற்று நடைபெற்ற முதலீடு மாநாட்டில் பேசிய அவர் கசோக்கி கொல்லப்பட்டது சவுதி அரேபிய மக்களை வருத்தமடைய செய்துள்ளதாகவும் இந்த குற்ற செயலை நியாயப்படுத்த முடியாது என்றும் அவர் கூறினார்

மூன்றாவது ஒருநாள் போட்டி புனேயில் நாளை மறுநாள் நடைபெற உள்ளது ஒமனில் நடைபெற்றுவரும் ஆசிய சேம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா தமது கடைசி லீக் ஆட்டத்தில் நான்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது ஏற்கெனவே அரையிறதிக்கு இந்தியா தகுதி பெற்றுள்ள நிலையில் பாகிஸ்தான் மலேசியா மற்றும் ஜப்பான் அணிகளும் அரையிறுதிக்கு முன்னேறி உள்ளன அரையிறுதி போட்டி நாளை மறுநாளும் இறுதி போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெற உள்ளன ஃபிரென்ச் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னாநேவால் ஸ்ரீகாந்த் சாய் பிரனித் ஆகியோர் காலிறுதி முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

சமீர் வர்மா தோல்வி அடைந்தார்